தமிழ்நாடு

இனிவிரிவான செய்திகள் வலுவான தேசத்தை கட்டமைக்க காப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பது அவசியமாகிறது என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் உத்திரபிரதேசத்தின் கான்பூரில் மகளிர் சுகாதாரம் தொடர்பான மாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார் உலகின் மிகப்பெரிய அளவிலான குகாதார காப்பீட்டுத குதிட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார்

தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐந்து லட்சம் கிரராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப் பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா்

பின்னர் சந்திரசேகர ஆசாத் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய குடியரசு தலைவர் கல்வித்துறையில் திறன் மிகு பயிற்சி தேசிய கட்டமைப்புக்கு அவசியம் என்றும் தெரிவித்தார் அன்பு மற்றும் கலாச்சாரத்தை தனது செய்தியாக சர்வதேச நாடுகளுக்கு இந்தியா எப்போதும் வழங்கியுள்ளதாக குடியரசு தலைவர் கூறினார் நடப்புக் கணக்கு பற்றாக்குறையை குறைப்பதற்காக கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழக்சி பேசிய அவர் இது தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்ட சில நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உரிய பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

சம்பவத்தில் காயம் அடைந்தவர்கள் அருகே உள்ள மருத்துவமனைகளில் அமைதிக்கப்பட்டுள்ளனர் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு கஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தில் அடையாளம் தெரியாக தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட நபர் கொலை செய்யப்பட்டுள்ளர்

ஆட்சியை பிடிப்பதற்காக காங்கிரஸ் கட்சி மக்களை பிளவுப்படுத்தி வாக்கு வங்கி அரசியல் செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தானின் அஜ்மீரில் இன்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருந்தபோது ஆதாயத்திற்காக நிர்வாகத்தை சீர்குலைத்துவிட்டதாக தெரிவித்தார்

எல்லை தாண்டி இந்தியா ராணுவம் மேற்கொண்ட துல்லிய தாக்குதலை விமர்சித்ததன் மூலம் எதிர்கட்சிகள் ரானுவ வீரர்களை அவமதித்துவிட்டதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பிரதமராக உள்ள போதிலும் என்றும் தாம் பிஜேபியின் அடிப்படை தொண்டன் என்றும் அவர் கூறினார் இந்தக் கூட்டத்தில் ராஜஸ்தான் முதலமைச்சர் திருமதி வசுந்துர ராஜே சிந்தியா உள்ளிட்டதோர் கலந்து கொண்டனர் ரபேல் விமானங்கள் உயர்ரக போர் விமானங்கள் என்றும் இது விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக அதிக பயனடைய முடியும் என்று கிழக்கு பிராந்திய ஏர்மார்ஷல் ஆர் நம்பியார் தெரிவித்துள்ளார் மேகலாயாவின் ஷில்லாங்கில் நடைபெற்று வரும் விமானப்படை நிகழ்ச்சிக்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பிராந்தியத்தில் ரபேல் விமானங்கள் அதிக பயனளிக்கும் என்றும் கூறினார் தலைநகர் கவுஹாத்தியில் இந்திய பிராந்தியத்திற்கான காமன்வெல்த் அசாம் நாடாளுமன்ற மாநாடு நாளை தொடங்குகிறது வரும் திங்கட்கிழமை இம்மாநாட்டில் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனவால் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இம்மாநாட்டின் போது வடகிழக்கு பகுதிக்கான அவை தலைவர் ஆராய்ச்சி முன்னோட்டத்தை திருமதி சுமித்ரா மகாஜன் தொடங்கி வைக்கிறார் நான்க நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பொருளாதாரம் திறன்மேம்பாடு மற்றும் போக்குவரத்து இணைப்பு ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது பிரதமின் மக்கள் ஆரோக்கியத் திட்டத்தின் கீழ் தகுதியுடைய பயனாளிகளை தேர்வு செய்யுமாறு மாநில அரசுகளை தேசிய சுகாதார அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது மாவட்ட ஆட்சியிர்கள் இதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவு றுத்தமாறு அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது தகுதியில்லாதவர்கள் சிலர் பயனாளிகள் பட்டியலில் இடம்பெற்றதாக வெளியான புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய காப்பீட்டுத் திட்டமான இதன் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்தவ சிகிச்சை ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்பட உள்ளது மத்தியப் பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஷ்கர் மிசோரம் தெலங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்காள தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த தேர்தல்களில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக் கடலில் லட்சத்தீவு அருகே மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதன் காரணமாக கேரளாவில் இன்று முதல் வரும் செவ்வாய் கிழமை வரை கனமழையோ அல்லது அதிதீவிர கனமழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் கேரளாவை தாக்க வாய்ப்பில்லை என்ற போதிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கி விடப்பட்டுள்ளன தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த சில தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தீவிர கனமழை எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டாலும் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து மழை கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஐ ஏ எஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது சென்னை திருவனந்தபுரம் மற்றும் பாலக்காடு மண்டலங்களை உள்ளடக்கிய தெற்கு ரயில்வே ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் அற்ற மண்டலமாக மாற்றப்பட்டுள்ளது

இதனடிப்படையில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை அதிகாரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

அகில இந்திய வானொலி ஆண்டுதோறும் நடத்தும் ஆகாஷ்வாணி சங்கீத் சும்மேளன் நிகழ்ச்சி சென்னை வானொலி நிலைய பல்தட ஒலிப்பதிவு அரங்கில் இன்று நடைபெற்று வருகிறது

இந்திய ரயில்வே உணவகம் மற்றும் சுற்றுவா ஆணைய ஊழல் வழக்கில் ராஷ்ட்ரீய ஜனதா தள கட்சி தலைவர் திரு வாலு பிரசாத் யாதவின் மனைவில் திருமதி ராப்ரி தேவி மற்றும் அவரது மகன் தேஜஸ்வீ ஆகியோருக்கு தில்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது